நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுவையில் இலவச அரிசி பிரச்சனை தொடர்பாக புதுவை அரசு நீதிமன்றத்தை அணுகி உள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையர் நியமனப் பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்தை அணுக உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் மாநிலஅரசின் கோப்புப் பரிவர்த்தனைகளுக்கு ஒரு முறையான அணுகுமுறை தேவை என்றும் இது தொடர்பாக நவீன தொழில் நுட்பத்தைப் பயன்டுத்த வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

இந்தியப் பொருளாதாரத்தின் அடிப்படைகள் வலுவாக இருப்பதால் அது தேக்க நிலையைக் கடந்து விரைவில் இயல்பு நிலைக்குத் திரும்பும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுடில்லியில் இன்று நிதி ஆயோக்கில் நடைபெற்ற பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தொழில் முனைவோர் கூட்டத்தில் பிரதமர் பேசினார் சுற்றுலா ஊரக வளர்ச்சி கட்டமைப்பு மேம்பாடு வேளாண் சார்ந்த தொழில்கள் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து ஏராளமான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

அனைவரும் இணைந்து செயல்பட்டு ஒத்த ரீதியில் முயற்சிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் உண்மை நிலைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் இடையில் உள்ள இடைவெளியைக் குறைக்க அனைவரும் ஒருங்கிணைந்து முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சமுதாய மற்றும் மத அடிப்படையில் எந்த ஒரு மொழியையும் பார்க்கக் கூடாது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு கூறியுள்ளார் வேதங்கள் உபநிஷதங்கள் போன்றவை எந்தவிதக் கட்டுப்பாடும் இன்றி அனைத்து தரப்பினருக்குமானது என்று அவர் இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கூறினார் சமஸ்கிருத மொழியை எளிமையான முறையில் கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மக்கள்தொகை கணக்கெடுப்பு வரும் ஏப்ரல் முதல் தேதி நாடு முழுவதும் தொடங்குகிறது இவ்வாண்டு செப்டம்பர் மாத இறுதி வரை மக்கள்தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் தெரிவித்துள்ளார் கைபேசி செயலி மூலம் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் குடும்பத் தலைவரின் தொலைபேசி எண் தொலைக்காட்சி வலைதளம் வாகனங்கள் குடிநீர் ஆதாரம் கழிப்பிட வசதி போன்றவை குறித்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்கப்படும் புதுவையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசிக்கு பதில் அதற்குரிய பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த வேண்டும் என்ற மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் துணைநிலை திரு முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சேபித்துள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக தாம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி இருப்பதாகவும் இதை உயர் நீதிமன்றம் அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் என்றும் தெரிவித்தார்

ஆனால் உள்துறை அமைச்சகம் தற்போது வேறொரு நிலையை மேற்கொண்டு அரிசிக்கு பதில் பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு கூறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அண்டை மாநிலங்களான தமிழ்நாட்டிலும் ஆந்திர பிரதேசத்திலும் இலவச அரிசி வழங்கப்படுவதாகவும் ஆனால் அது புதுச்சேரியில் மட்டும் அது தடுக்கப்படுவது ஏன் என அவர் வினவினார் இலவச அரிசிக்கு பதில் பணம் வழங்க வேண்டும் என்ற துணைநிலை ஆளுநரின் கருத்தை புதுவை கிராமப் பகுதி மக்களும் ஏனாம் பகுதி மக்களும் ஆட்சேபிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் புதுவையில் மாநில தேர்தல் ஆணையர் நியமனத்திற்காக பத்திரிகைகளில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி விளம்பரம் வெளியிட்டு இருப்பதை முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆட்சேபித்துள்ளார் மாநில தேர்தல் ஆணையர் நியமனத்திற்கான விதிமுறைகளை சட்டப் பேரவைதான் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கு மாறாக துணைநிலை ஆளுநர் விளம்பரம் வெளியிட்டு இருப்பதாகவும் அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் கூறினார் இதை ஏற்காத சட்டப் பேரவை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு

பாலகிருஷ்ணனை அப்பதவிக்கு நியமித்து இருப்பதாகவும் அவர் தமது பொறுப்பை தற்போது நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் திரு

மாநில தேர்தல் ஆணையரை எவராலும் பதவி நீக்கம் செய்ய முடியாது என்ற அவர் அப்படி செய்வதானால் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வது போன்ற நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என்றும் கூறினார்

துணைநிலை ஆளுநரின் இந்தப் போக்கை ஆட்சேபித்து உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு நமசிவாயம் நீதிமன்றத்தை அணுக இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் புதுவை அரசின் செயல்பாடுகளை பாகூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் திரு தனவேலு குறை கூறி இருப்பது பற்றி குறிப்பிட்ட திரு நாராயணசாமி தமது அரசு சிறந்த ஆளுமைக்கான விருதை மத்திய அரசிடம் இருந்து பெற்றிருப்பதைச் சுட்டிக் காட்டினார்

தனவேலுவின் நடவடிகைகள் குறித்து கட்சி மேலிடத்திற்கு தெரிவிக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நாராயணசாமி கூறினார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உடன் இருந்த சுகாதார அமைச்சர் திரு

ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நியமனம் சம்பந்தமாக அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரை ஏற்கப்படாததே தற்போதைய நிலமைக்குக் காரணம் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் புதுவை யூனியன் பிரதேச அரசின் நடவடிக்கைகளுக்கும் கோப்பு பரிவர்த்தனைகளுக்கும் ஒரு முறையான அணுகுமுறை தேவை என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் தமது வாட்ஸ் அப் செய்தியில் இதைத் தெரிவித்துள்ள அவர் அரசின் கோப்புகள் ஒரு சில அமைச்சர்களின் அலுவலகங்களில் ஓராண்டு காலமாக தேங்கி இருப்பதாக கூறியுள்ளார்

அமைச்சர் அலுவலகங்களில் உள்ள கோப்புகள் அனுப்ப்படுவதை தெரிந்து கொள்ள வெளிப்படையான தொழில்நுட்பம் ஒன்றை தேசிய தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகள் உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நவீனத் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தாமல் ஒரு நகரம் பொலிவுற நகரமாக மாற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழலற்ற முறையில் மக்கள் அலைச்சல் இல்லாமல் பொதுச் சேவைகளைப் பெறத் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அவசியத்தையும் வேண்டியதன் துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கான தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி வருவாய் வசூல் சொத்து வரி வசூல் போன்றவற்றை விரைந்து முடிக்க உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமது வாட்ஸ் அப் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார் புதுவை அரசுக்கு எதிராக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு தெரிவித்துள்ள கருத்துகளை அடுத்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி பதவி விலக வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற கட்சிக் கொறடா திரு வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்ட திரு தனவேலு முதலமைச்சர் பதவி விலக கோரி இருப்பதை திரு மணிகண்டன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக் காட்டியுள்ளார் ஆளுங்கட்சி உறுப்பினர் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளதை அடுத்து புதுவை காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு ஒரு நிமிடம் கூட ஆட்சியில் நீடிக்கக் கூடாது என்று அவர் கூறியுள்ளார் புதுவையில் காசினோ சூதாட்ட விடுதிகள் மற்றும் லாட்டரி சீட்டு கொண்டு வரும் உத்தேசம் இளைஞர்களை பாதிப்பதோடு அண்டை தமிழகத்தையும் பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே அஇஅதிமுக இதை அனுமதிக்காது என்று அவர் தமது அறிக்கையில் மேலும் கூறியுள்ளார் புதுவை அரசு காசினோ சூதாட்ட விடுதிகளையும் லாட்டரி சீட்டுகளையும் கொண்டு வர உத்தேசித்து இருப்பதை ஆட்சேபித்து இன்று புதுவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது புதுவை தலைமை அஞ்சலகம் முன்பு திராவிடர் விடுதலைக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் உரிமைக் கூட்டமைப்பு புதுவை தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தமிழர் தேசிய முன்னணி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றன மார்கழி திருவாதிரையான இன்று அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் இன்று ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதிகாலை ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜ மூர்த்திக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் மகா அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் திருவாபரண அலங்காரமும் சிறப்பு அர்ச்சனைகளும் நடைபெற்றன தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் பஞ்ச மூர்த்திகள் வீதியுலா மற்றும் நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாள் நடனக் காட்சிகள் இடம் பெற்றன இந்த ஆருத்ரா தரிசனத்திற்காக நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரம் வந்துள்ளனர்

உலக ஹிந்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இந்நாளை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ளார்